நரேந்திரமோடிதெரிவித்துள்ளாா்

தேதி துக்குத் தண்டனையைநிறைவேற்றதில்லிநீதிமன்றம் புதியஉத்தரவைபிறப்பித்துள்ளது

மூன்றுமாதத்திற்குள் அமைக்கவேண்டுமெனஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கெய்ன்ஸ் கோப்பைக்கானசெஸ் போட்டியில் இந்தியாவின் கோனேருஹம்பிபட்டம் வென்றார்

நிகழ்ச்சியில் பேசியஅவர் புலம்பெயரும் வனவிலங்குகளைபாதுகாக்க இந்தியாஉறுதிபூண்டுள்ளதுஎன்றுகூறினார் பருவநிலைபாதுகாப்பு சுற்றுச்சூழல் பேணல் பசுமைபாதுகாப்பு அடிப்படையில் வளர்ச்சியைஎய்துவதுஎன்றகொள்கையில் இந்தியாதொடர்ந்தஉறுதியாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார் வனவிலங்குகளைபாதுகாப்பது இந்தியகலாச்சாரத்தின் மனிதருடன் வனவிலங்குகளும் இணைந்துவாழவேண்டியதன் அவசியம் இந்தியகலாச்சாரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதுஎன்றும் பிரதமர் தெரிவித்தார் இடம்பெயரும் பறவைகள் பூமியைஒருமைப்படுத்துகின்றனஎன்றும் அவற்றைவரவேற்பதுஅவசியம் என்றும் பிரதமர் கூறினார்

சுப்ரியோ குஜாத் முதலமைச்சர் திருவிஜய் ரூபானி மற்றும் பலரும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டார்கள் இந்தநிகழ்ச்சியின் போது சிறப்பு தபால் தலைஒன்றும் வெளியிடப்பட்டது

நிர்பயாவின் பெற்றோரும் தில்லி அரசும் தாக்கல் செய்தமலுவைவிசாரித்தகூடுதல் செஷன்ஸ் நீதிபதிதிரு

நிலத்தடிநீர் வெகுவாககுறைந்தகொண்டுவரும் நிலையில் நீர் ஆதாரங்களைபெருக்குவதற்கும் மழழநீர் வீணாகாமல் சேமிப்பதற்கானகட்டமைப்புகளைஏற்படுத்துவதற்கானபனிகளும் மேற்கொள்ளப்படஉள்ளன

ஜெய்ப்பூருக்கு கொல்கத்தாவழியாககடத்திவரப்பட்ட தங்கக்கட்டிகள் மிகவும் சுத்தமானதரத்துடன் இருப்பதாககூறப்படுகிறது

ஹஜ் பயணத்திற்கானபதிவு வெளிப்படையாக இருப்பதைஉறுதிசெய்யும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திரமோடிதலைமையிலானஅரசுமுன் எப்போதம் இல்லாதஅளவிற்குகணினிமயமாக்கிசீர்திருத்தங்களைகொண்டுவந்துள்ளதாகவும் தெரிவித்தாா் ஆன் லைன் பதிவு மின்னணுவிசா செல்போன் செயலி ஹஜ் பயணிகளுக்கானமருத்துவவசதிபோன்றஅனைத்துதகவல்களும் கணினிகட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகஅவர் கூறினா் தங்கும் வசதிமெக்கா மதீனாபோக்குவரத்துஉள்ளிட்டதகவல்களும் இதில் இடம் பெற்றுள்ளன

இராணுவபெண்களுக்கெனநிரந்தர ஆணையம் அமைப்பதில் எந்ததடையும் இல்லைஎன்றும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவர்களுக்கு இந்தவாய்ப்பு மறுக்கப்படுவதுபொருந்தாதுஎன்றும் அந்தஅமர்வு தெரிவித்துள்ளது கடந்தகாலத்தில் ரானுவத்தில் பெண் அதிகாரிகள் மிகச்சிறந்தமுறையில் பணியாற்றியுள்ளார்கள் என்றும் பெண் அதிகாரிகள் பற்றியமனோபாவம் மாறவேண்டும் என்றும் நீதிபதிகள் மேலும் கூறியிருக்கிறார்கள்

இதற்கானதேதிகள் பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரனோவைரசால் பாதிக்கப்பட்டபகுதிகளிலிருந்து இந்தியாவந்தவர்களிடம் வைரஸ் பாதிப்பு இல்லைஎனஉறுதிசெய்யப்பட்டதைஅடுத்துஅவர்கள் மருத்துவமனையில் இருந்துவிடுவிக்கப்பட்டனர் புதுதில்லியில் உள்ளசாவ்லாமருத்துவமனையில் அனைத்துநோய்தொற்றுதடுப்பு வசதிகளுடன் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டிருந்த இவர்கள் கொரனோவைரஸ் மருத்துவப் பரிசோதனைக்குப் பிறகுபாதிப்பு இல்லைஎனஉறுதிசெய்யப்பட்டுவிடுவிக்கப்பட்டுவருகின்றனர்

தமிழ்நாடுஅரசுபணியாளர் தேர்வாணையம் நடத்தியதேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீதுஅரசுநிச்சுயம் நடவடிக்கைஎடுக்கும் என்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

கெய்ன்ஸ் கோப்பைக்கானசெஸ் போட்டியில் இந்தியாவின் கோனேருஹம்பிபட்டம் வென்றார்